விஐய் மல்லையாவுக்குதஞ்சம்அளிக்கக்கூடாதுஎன்றுபிரிட்டனை இந்தியாகேட்டுக் கொண்டுள்ளது

அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது காவிரிடெல்டாபாசனத்துக்காகமேட்டூர் அணையிலிருந்துதண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

வங்கிக்கடன் மோசடிவழக்கில் தேடப்படும் நபராளதொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு தஞ்சம் அளிக்கக்கூடாதுஎன்றுபிரிட்டனை இந்தியாகேட்டுக் கொண்டுள்ளது தொடர்பாகபிரிட்டன் இது அரசிடம் இந்தியாமுறைப்படிகோரிக்கைவிடுத்துள்ளதாகவெளியுறவுத்துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அணுராக் பூநீவத்சவாதெரிவித்துள்ளார்

பொருளாதாரகுற்றம் இழைத்தவரை இந்தியாவுக்குநாடுகடத்தும்முன்பு சட்டப்பிரச்சினைகளுக்குதீர்வு காணப்படவேண்டும் என்றுபிரிட்டிஷ் தூதரகசெய்தித் தொடர்பாளர் கூறினார் சட்டவிரோதபணப்பரிமாற்றவழக்குமற்றும் முறைகேடுகுற்றச்சாட்டுகளில் நாடுகடத்தப்படுவதற்குஎதிராகவிஜய் மல்லையாகடந்தமாதம் பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தமேல்முறையீட்டுமனுநிராகரிக்கப்பட்டது

இதையடுத்து

ஹர்தீப் சிங் பூரிகூறியுள்ளார்

உலகம் முழுவதும் சிக்கியுள்ள இந்தியா்களைமீட்கும் பணிதொடா்ந்துநடைபெறும் என்றும் அவா் தெரிவித்துள்ளார்

நீண்டநாட்களுக்குப் பிறகுகேரளாவில் கோவில்கள் திறக்கப்பட்டாலும் சபரிமலைஐயப்பன்கோவில் திறக்கப்படவில்லை

முன்பதிவு மூலமாகபக்தர்களைஅனுமதிக்கவும் கோவில் நடையைதிறக்கவும் ஆன் லைன் முன்னதாககோவில் நிர்வாகம் முடிவு செய்திருந்தது கோவில் நடைதிறக்கப்பட்டால் தென்னிந்தியாவின் பல்வேறுபகுதிகளில் இருந்துஏராளமானபக்தர்கள் வருகைதருவார்கள் என்றும் அப்போது நோய்த்தொற்றுக்கானவாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றுஅரசுஉயரதிகாரிகள் மாநிலஅரசிடம் தெரிவித்ததைஅடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

இல்லாமல் எந்தவொருநிறுவனமும் இயங்க தொழிலாளர்கள் இயலாதுஎன்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் காவிரிடெல்டாபாசனத்தக்காகமேட்டுர் அணையிலிருந்துதண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி மலர்துவிதண்ணீரைதிறந்துவிட்டார் இந்நிகழ்வைதொடர்ந்துபேசியமுதலமைச்சர் விவசாயத்திற்காக இதுவரை புதிதாககட்டப்பட்டுள்ளதடுப்பணைகள் குறித்தவிவரங்களைதெரிவித்தார் பல்வேறுமாவட்டங்களில் இருந்துவந்தகோரிக்கையைஅரசுபரிசீலித்துதேவையான இடத்தில் தடுப்பணைகளைகட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார்

தவறானசெய்திகளைபரப்புபவர்கள் மீதுநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அரசின் நெறிமுறைகளைமக்கள் பின்பற்றினால்தான் நோய்த்தொற்றைகட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நோய்த்தொற்றுகட்டுப்படுத்தப்பட்டபின்னா்தான் பள்ளிகளைதிறப்பதுகுறித்துமுடிவு செய்யப்படும் என்றும் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் இந்நிலையில் சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லைஎன்றுஉயர்நீதிமன்றத்தில் தமிழகஅரசுதெரிவித்துள்ளது தொடர்பானவழக்கு இன்றுவிசாரணைக்குவந்தபோது வெளிமாவட்டம் இத மற்றும் வெளிமாநிலங்களுக்குசெல்லவழங்கப்படும் இ பாஸ் சேவைநிறுத்தப்படவில்லைஎன்றும் அரசுகூறியுள்ளது மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைசெயலாளராகடாக்டர் ஜெராதாகிருஷ்ணன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்

தற்போது ஜெ ராதாகிருஷ்ணன் வகித்துவரும் வருவாய் நிர்வாகஆணையர் பொறப்பைஅவர் கூடுதலாககவனித்துகொள்வாா் என்றுஅரசுவட்டாரங்கள் தெரிவித்தன